நவீன மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் இரண்டையும் ஒருங்கிணைந்து பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார்

ஈஸ்டர் தினமான இன்று இலங்கை தலைநகர் கொழும்பு வில் தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகளில் நிகழ்ந்த தொடர் குண்டு டிப்புகளை இந்தியா வன்மையாகக் கண்டித்துள்ளது தீவிரவாதத்தை அதன் எல்லா வடிவங்களிலும் இந்தியா எப்போதுமே கண்டித்து வந்திருப்பதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்தியா வலியுறுத்தி வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் இன்று புதுடில்லி யில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இத்தகைய கொடூரச் செயல்களில் ஈடுபடுபவர்களையும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களையும் விரைந்து நீதி முன் நிறுத்த வேண்டியது அவசியம் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப் பட்டுள்ளது இலங்கை தொடர் குண்டு வெடிப்புச் சம்வங்களில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் இந்தியா கூறியுள்ளது துயரகரமான இந்த நேரத்தில் இலங்கை அரசுக்கும் மக்களுக்கும் இந்தியா துணை நிற்கும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் இலங்கை குண்டு வெடிப்புகளை வன்மையாகக் கண்டித்துள்ளனர் அப்பாவிகளை இலக்காகக் கொண்ட இத்தகைய அர்த்தமற்ற வன்முறைகளுக்கு நாகீகம் அடைந்த சமுதாயத்தில் இடமில்லை என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா வை தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசுகையில் தீவிரவாதத்தால் மனிதகுலத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சவாலுக்கு இன்னொரு சான்றாகவே இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அமைந்திருப்பதாகக் கூறினார் முதலமைச்சர் திரு எடப்பாடி

பன்னீர்செல்வம் முதலமைச்சர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இலங்கை குண்டு வெடிப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட தமிழகத்தின் இதர தலைவர்களும் இலங்கை குண்டு வெடிப்புகளைக் கண்டித்துள்ளனர் இதற்கிடையே

இந்த குண்டுவெடிப்புகளில் பெரும்பாலானவை தற்கொலைப் படைத் தாக்குதல்கள் என்று அந்நாட்டு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ரூவன் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார்

தொடர் குண்டுவெடிப்புகளைத் தொடர்ந்து வதந்திகள் பரவாமல் தடுக்க இலங்கை அரசு சமூக வலைதளங்களை முடக்கி வைத்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன

சரியான கொள்கைகளை உருவாக்கி முறையாக அமல்படுத்துவதன் மூலம் மக்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்துவதற்கு ஏற்ற வலுவான நிர்வாகக் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதில் சர்தார் பட்டேல் ஆற்றிய ழுக்கியப் பங்களிப்பையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார்

கடைசி நாளான இன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

நரேந்திர மோடி வடக்கு குஜராத் தின் பத்தான் பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் வளமான வலிமையான இந்தியா ஒன்றை உருவாக்க பிஜேபி உறுதி பூண்டுள்ளதாகக் கூறினார் மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்த போது தவறான ஆட்சியால் நாட்டின் பாதுகாப்பு பாதிக்கப் பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனுக்கு தமது அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கார் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு நரேந்திர மோடி நாட்டில் அரசியலுக்கே ஆபத்து வந்தாலும் பாதுகாப்பு பலவீனம் அடைவதை அனுமதிக்க முடியாது என்றார் பிரதமர் இன்று ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் பகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழு திருத்தி அமைக்கப்படும் என்று மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு

சிதம்பரம் கூறியுள்ளார் தேசியப் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஓய்வுபெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் டி எஸ் ஹுடா தயாரித்துள்ள அறிக்கையை இன்று புதுடில்லி யில் வெளியிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் ஹுடா அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில விவாதங்களின் அடிப்படையில் கட்சி அமல்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் நவீன மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் இரண்டையும் தொடர்ச்சியான முறையில் ஒருங்கிணைத்து நோயாளிகளின் நலனுக்கு வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுனர் பயன்படுத்த திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார்

கண் கிசிச்சையைப் பொறுத்த வரை நவீன மருத்துவத்தில் பல புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்ட போதிலும் இளங்காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதால் பார்வைத்திறன் மேம்படும் என்பதும் உண்மைதான் என்று அவர் குறிப்பிட்டார்

சத்யப்பிரதா சாஹு தெரிவித்துள்ளார்

மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் சீல் வைக்கப்படாமல் இருந்த ஆவணங்கள் அறைக்குள் சென்ற பெண் வட்டாட்சியர் சம்பூர்ணம் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இத்தொகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு வினியோகம் இன்று சென்னையில் உள்ள அக்கட்சித் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது வேட்பாளர் நேர்காணல் இன்று மாலை நடைபெறும் என்றும் இவ்வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பாவேந்தர் பாரதிதாசனார் நினைவு நாளான இன்று புதுவையில் செய்தி விளம்பரத் துறை இயக்குனர் திரு வினயராஜ் துணை இயக்குனர் திரு குமார் ஆகியோர் அரசு சார்பில் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ் அறிஞர்கள் பலரும் பாரதிதாசனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாள் இன்று புதுவையில் மிகுந்த மத விஸ்வாசத்துடன் கொண்டாடப் பட்டது அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று அதிகாலையில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன

சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் மூத்த வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்புப் பணிகளை மேற்பார்வை இட்டனர்

போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடல்களை அப்புறப்படுத்தி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவைத்தனர் குடிபோதையில் இருந்த லாரி டிரைவர் லாரியை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

இதர சனிக்கிழமைகள் வர்த்தக வங்கிகளுக்கு முழு வேலைநாள் ஆகும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று மாலை ஹைதராபாதில் நடைபெறும் போட்டியில் முதலில் ஆடப் பணிக்கப்பட்ட கொல்கொத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ரன் என்னும் வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது

இப்போட்டியைக் காண இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அழைப்பின் பேரில் மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகம்மது சோலி இன்று பெங்களுர் வருகிறார்

குமரிக் கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் காற்றழுத்தத் தாழ்வுநிலை நிகழ்வதாலும் வெப்பச்சலனம் காரணமாகவும் தமிழகத்தில் பரவலாக ஒருசில இடங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் இன்று நிகழ்ந்த தொடர் குண்டு வெடிப்புகளை இந்தியா வன்மையாகக் கண்டித்துள்ளது

நவீன மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் இரண்டையும் ஒருங்கிணைந்து பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார்